காலையிலேயே ஓட்டு வேட்டையாட களமிறங்கும் வேட்பாளர்கள் அந்த பகுதிகளில் உள்ள கடைகளில் தேனீர் போடுவது பிரியாணி தயாரிக்கும் போது உதவி செய்வது உள்ளிட்ட சுவாரஸ்யமான நடவடிக்கைளில் ஈடுபட்டு வாக்காளர்களின் கவனத்தை பெற முயற்சி செய்து வருகின்றனர் பெரும்பாலும் உள்ளூர் பிரச்சனைகளையே முன்வைத்து வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்கின்றனர் லாஸ்பேட்டை தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் திரு சாமிநாதன் வாக்காளர்களிடம் தாம் முன்வைக்கும் வாக்குறுதிகள் பற்றி நமக்கு அளித்த பேட்டி

சிவா பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறார் அவர் கூறுகையில்

அமித் ஷா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட நாளை புதுச்சேரி வருகிறார் இதையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி தன் மீது தெரிவித்துள்ளார் என்றும் தான் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் என்றும் அது உண்மையாக இருப்பின் நாட்டின் பிரதமராக இருக்கும் அவர் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுச்சேரி பிரச்சனை குறித்தும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்தும் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் பிஜேபி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு

ரங்கசாமி பிரதமரிடமே கோரிக்கை வைத்தும் அதுபற்றி பிரதமர் ஒரு வார்த்தை கூட கூறாதது ஏன் என்றும் அவர் கேட்டுள்ளார்

புதுச்சேரியில் சிபிஐ வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வலியுறுத்துவோம் என்றும் புதுச்சேரி மத்திய அரசிடம் இருந்து பெற்றுள்ள கடன்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்றும் அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கட்சியின் தேசிய செயலாளர் டாக்டர் கே நாராயணா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த தங்களது கட்சி வலியுறுத்தும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

தமிழ்நாட்டின் அச்சாணிகளாக திகழும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்படும் மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று பாமக உறுதியாக நம்புவதாகவும் அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதுடன் அத்தகைய நிலையை உருவாக்க பாமக உறுதி பூண்டுள்ளதாகவும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார்

கோவின் என்ற செயலி மூலம் இதற்காக முன்பதிவு செய்துகொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் எந்தவித தயக்கமுமின்றி ஊசிப் போட்டுக் கொள்ள முன்வர வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல்வேறு தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

உயிரிழப்பு ஏதுமில்லை

முன்னாள் பிரதமர் திரு

இதுபற்றி தகவல் அறிந்ததும் திரு தேவகவுடாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி எந்த நகரில் உள்ள எந்த மருத்துவமனையில் வேண்டுமானாலும் அவருக்கு சிகிச்சை அளிக்க தயார் என்று தெரிவித்தார் பிரதமரின் இந்த செயலுக்கு நன்றி தெரிவித்த திரு தேவகவுடா தன்னை பெங்களூருவில் நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார் நெய்வேலி சட்டமன்றத் தொகுதி திமுக வேட்பாளர் திரு

ராஜேந்திரனை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு

திருமாவளவன் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கிடைத்தால் என்ன கிடைக்கவில்லை என்றால் என்ன என்று எதைப் பற்றியும் கண்டுக் கொள்ளலாமல் எப்படியாவது பதவியை பிடிக்க வேண்டும் என்று அதிமுக மற்றும் பாமகவினர் எண்ணிக் கொண்டு இருக்கின்றனர் என குற்றம் சாட்டினார்

ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமானப் படைக்கு சொந்தமான டாங்கர் விமானங்கள் நடுவானில் இந்த ரபேல் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புகின்றன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி சட்டமன்றத் தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிறார் என்று திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

பொதுமக்கள் தயங்காமல் ஊசிப் போட்டுக் கொள்ளுமாறு வலியுறுத்தல்